பிரச்சாரம் நிறைவடைகிறது

மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

பண மதிப்பிழப்பு நடவடிக்கைதான் சுதந்திர இந்தியாவின் மிகப் பெரிய ஊழல் என காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார்

நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தெரிவித்துள்ளார்

இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த தினம் இன்று ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது ஆசிய தடகளப் போட்டிகள் தோஹாவில் இன்று தொடங்குகிறது

பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாறு பற்றிய இணையதள தொடர் ஒளிபரப்பை நிறுத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே நரேந்திர மோடி பற்றிய திரைப்படத்தை வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது தொலைக்காட்சித் தொடரையும் நிறுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுதொடர்பான அனைத்து காட்சிப் பதிவுகளையும் இணைய தளத்திலிருந்து உடனடியாக நீக்கவும் இதன்மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றிய அறிக்கையை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் மத்தியில் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் மற்றும் சாதி மதவாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளி எவக்கப்படும் என பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஏழை மக்களின் பெயரில் நடைபெறும் கொள்ளை தடுக்கப்படும் என்றார் காங்கிரஸ் கட்சிக்கு நாட்டு நலனைவிட வாக்கு வங்கி அரசியல்தான் முக்கியமாக உள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் ஆனால் பிஜேபி நாட்டு நலனின் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

உத்தரபிரதேச மாநிலம் பரேலி மற்றும் எட்டாவா தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் தாம் போலியான பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்று சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் கூட்டணி விமர்சிப்பதையும் குறை கூறினார் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும்போது இவ்விரு கட்சிகளுக்கு இடையிலான போலியான நட்புறவு வெளிப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வறுமைக்கு எதிராக துல்லிய தாக்குதல் நடத்தப்படும் என அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார் சத்திஷ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கைதான் சுதந்திர இந்திய வரலாற்றில் நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல் என்றும் குற்றம் சாட்டினார் இந்த நடவடிக்கையால் ஏழை மக்கள் சம்பாதித்த பணம் குறிப்பிட்ட சில பணக்காரர்களிடம் சென்றுவிட்டதாகவும் அவர் கூறினார் அண்மையில் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றிய மாநிலங்களில் விவசாயக் கடன் தள்ளுபடி உள்ளிட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு இருப்பதாகவும் திரு ராகுல் காந்தி தெரிவித்தார்

அதனை நிறைவேற்றாமல் பெரும் தொழிலதிபர்களுக்குத்தான் சாதகமாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள நியாய் திட்டம் நாட்டின் பொருளாதார எந்திரம் மீண்டும் செயல்பட வழிவகுக்கும் என முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன்சிங் கூறியுள்ளார் ஏழை மக்களின் வருமானத்திற்கு உத்தரவாதம் அளிக்கும் இத்திட்டத்திற்காக நடுத்தர மக்கள்மீது எந்தவித புதுவரியும் விதிக்கப்படாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக்காலத்தில்தான் இந்தியாவின் வளர்ச்சியில் மாற்றங்கள் ஏற்பட்டதோடு பொதுமக்களுக்கான கல்வி உரிமை தகவல் அறியும் உரிமை உள்ளிட்ட சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் கூறினார் எதிர்பார்ப்புகள் நிறைந்த புதிய இந்தியா வாரிசு மற்றும் சாதி அரசியலை ஏற்காது என பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய நிதியமைச்சருமான திரு அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார் தற்போது நடடபெற்றுவரும் மக்களவைத் தேர்தலில் வாரிசு அரசியலை மக்கள் ஏற்பது மிகவும் கடனமானது என்றார் இந்த தேர்தலுக்குப் பிறகு நாட்டின் சமூகப் பொருளாதார நிலை வளர்ச்சியடையும் என்றும் அவர் தமது இணையதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அரசின் கொள்கைகள் பற்றி கேள்வி எழுப்புவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுவது ஜனநாயகத்தை கேலிக் கூத்தாக்குவதுடன் நாட்டின் எதிர்காலமும் கேள்விக்குறியதாகிவிடும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசியச் செயலர் திரு டிராஜா கூறியுள்ளார் திருவனந்தபுரத்தில் பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தற்போது நடைபெற்று வரும் அரசு சர்வாதிகார போக்கில் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் தேர்தல் ஆணையம் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை போன்ற தன்னாட்சி அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் கூறியுள்ளார் இணையதளங்களில் தம்மீது சுமத்தப்பட்டுள்ள பாலியல் புகார் குறித்து உச்சநீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விசாரணையின்போது இதனை தெரிவித்த அவர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மூலம் ஒரு நீதிபதியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயன்றால் நேர்மையானவர்கள் நீதிபதி பதவிக்கு வர விரும்பாத நிலை ஏற்படும் என்றார் தலைமை நீதிபதி பணியை செயலிழக்கச் செய்ய சில பெரிய சக்திகள் விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார்

மதுரை மக்களவை தொகுதி மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ரகசிய அறையில் பெண் அதிகாரி ஒருவர் நுழைந்தது குறித்து மாவட்ட ஆட்சியர் விளக்கமளிக்க வேண்டும் என அத்தொகுதியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் திரு

வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார் இதுதொடர்பாக முழுமையான விசாரணை நடத்துவதுடன் சிசிடிவி கேமிரா பதிவுகளை காண்பிக்க வேண்டுமெனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திரு நடராஜன் மின்னு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சிசிடிவி கேமிரா கண்காணிப்பு மற்றும் காவல்துறையினரின் பாதுகாப்பில் பத்திரமாக உள்ளதாக கூறியுள்ளார் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு பெண் அதிகாரி செல்லவில்லை என்று குறிப்பிட்ட மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்த விசாரணைக்குப் பின் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் புனித வெள்ளியன்று சிலுவையில் அறையப்பட்ட இயேசுபிரான் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்த தினம் ஈஸ்டர் பண்டிகையாக கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி உலகெங்கிலும் உள்ள தேவாலயங்களில் இன்று ஈஸ்டர் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது ாஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவ மக்களுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ தமாகா தலைவர் திரு

வாசன் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் எகிப்து நாட்டில் அதிபர் அப்துல் ஃபத்தா அல் சிசி யின் ஆட்சியை மேலும் ஆறு ஆண்டுகளுக்கு நீட்டிப்பதற்கான வாக்கெடுப்பு நேற்று நடைபெற்றது

இந்திய கடற்படையிடம் தற்போதுள்ள போர்க் கப்பல்கள் மற்றும் விமானங்கள் போதுமானவை என கடற்படை தலைமைத் தளபதி அட்மிரல் சுனில் லம்பா தெரிவித்துள்ளார் பாலகோட் விமான தாக்குதலில் ஈடுபட்ட விமானப்படை விங்கமான்டர் அபிநந்தலுக்கு போர்க்காலங்களில் துணிச்சலுடன் செயல்படும் ராணுவ வீரர்களுக்கான வீர்சக்ரா விருது வழங்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்துடன் தொடர்புடைய தில்லியைச் சேர்ந்த ஒருவரிடம் தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை மேற்கொண்டுள்ளது நாட்டில் ஒருபோதும் பலவீனமான அரசாங்கமோ பலவீனமான பிரதமரோ இருந்ததில்லை என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வதேரா தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரசு பொருட்காட்சியை மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி நேற்று தொடங்கி வைத்தார்

விளையாட்டுச் செய்திகள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தில்லி அணி பஞ்சாப் அணியை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது

இன்று மாலை ஹைதராபாதில் நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா ஹைதராபாத் அணியையும் இரவு எட்டு மணிக்கு பெங்களூருவில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன ஆசிய தடகள சாம்பியன் போட்டிகள் தோஹாவில் இன்று தொடங்குகிறது முதல் நாளான இன்று எட்டு தங்கப் பதக்கங்களுக்கான போட்டிகள் நடைபெறவுள்ளன